தமிழக வேளாண் துறை அமைச்சா் திரு துரைகண்ணு நேற்றிரவு சென்னையில் காலமானாா் அவரது மறைவிற்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் இரங்கல் தெரிவித்துள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஐதரபாத் மற்றும் மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன

தொடர்ந்து மூன்று முறை தமிழக சுட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆவா் அவரது மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் இரங்கல் தெரிவித்துள்ளார் எனிமையானவராகவும் நேர்மையானவராகவும் திகழ்ந்த அமைச்சர் துரைகண்ணு முழு அர்ப்பணிப்பு உணா்வுடன் பணியாற்றிவா் என ஆளுநா் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளாா்

எனினும் நோய் கட்டுப்பாட்டுப் பகுதிகளில் எவ்வித தளர்வும் இன்றி முழுமையான ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் நீச்சல் குளங்கள் கடற்கரைகள் கற்றுவாத் தலங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் இடங்களுக்கு செல்வதற்கான தடை நீடிக்கும் புதுச்சேரி தவிர வெளிமாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் வருபவர்களுக்கும் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு போன்ற சுற்றுவாத் தலங்களுக்கு செவ்பவர்களுக்கும் தற்போது நடைமுறையில் உள்ள இப்பதிவு முறை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகைக் காலங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூடுவதை தவிர்த்து விழிப்புணர்வுடன் செயல்படுமாறு கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர் வெளியிடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசத்தை அணிவதுடன் சமூக இடைவெளியை தவறாமல் கடைபிடித்தும் அவசியமின்றி வெளியில் கெல்வதை தவிர்ப்பதன் மூலமே நோய் தொற்றுப் பரவலை முற்றிலுமாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளார்

தமிழ்நாடு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

இந்நாளை போற்றி சிறப்பிக்கும் வகையில் தமிழக அரசின் சார்பில் கடந்த ஆண்டு முதல் தமிழ்நாடு தினமாக கடைப்பிடிக்கப்படுகிறது இந்நாளைபொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் நமது அடையாளமாக பெற்றுள்ள தமிழ் எனும் உள்ளத செல்வத்தை வளர்த்தெடுப்பதிலும் தமிழ் பேசும் நம் மாநிலத்தை இந்திய அரங்கில் உயர்த்துவதிலும் தொடர்ந்து பாடுபடுவோம் என தெரிவித்துள்ளார் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட இந்நாளில் மாநில உரிமைகள் தொடர்ச்சியாக கடும் சவால்களை எதிர்கொண்டு வரும் சூழலில் தமிழ்மொழி இன உணர்வுடன் ஒருங்கிணைந்து நின்று மாநில உரிமைகளை மீட்டெடுப்பொம் என தி மு க தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்நாளையொட்டி பா ம க நிறுவன் மருத்துவர் ச ராமதாசு வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் நில பரப்பு மட்டுமின்றி கடந்த காலங்களில் இழந்த பல்வேறு உரிமைகளை மீட்டெடுக்க அனைவரும் உறுதி ஏற்போம் என தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் விவசாயம் சாா்ந்த தொழில்கள் கிராமப்புற மக்களின் வாழ்வதாரமாக இருந்து வருகிறது என போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் கரூர் மாவட்டம் செங்குந்தபுரத்தில் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் மலிவு விலை வெங்காய விற்பனையை தொடங்கிவைத்து பேசிய அவர் வெங்காய விலையேற்றம் மற்றம் பதுக்கலை கட்டுப்படுத்தும் வகையில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக கூறினார் திருவள்ளுர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள நந்தவன மேட்டுர் பகுதியில் ஸ்மாட் கா்ட் மூலம் பொதமக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கும் திட்டத்தை தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெடங்கிவைத்தாா் மாற்றுவாரிய குடியிருப்பில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீா் சுத்திகரிப்பு குடிசை ஆவடி நிலையத்தையும் அவர் திறந்து வைத்தார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அமைச்சா் திரு பாண்டியராஜன் மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு இந்த ஆண்டே செயல்படுத்தப்படவிருப்பதாக கூறினார்

மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளித்த ஆளுநர் மற்றும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டுமென தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி வலியுறத்தியுள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளை பாதிக்க்கூடிய புதிய வேளாண் சுட்டங்களை மத்திய அரசு திரும்பப்பெற வேண்டும் என்றார்

ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து மத்திய நீர்வளத்துறை நேற்று மேற்கொண்ட ஆய்வின் போது தமிழக அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர்

ஜேம்ஸ்பாண்ட் திரைப்பட நடிகர் சீன் கானேரி நேற்று காலமானார்

தமிழக அரசின் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் சேர விரும்பும் விண்ணப்பதாரா்கள் நாளை மறுதினத்திற்குள் இணையதளத்தில் தங்களது பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டுமென்று இப்பயிற்சி மையத்தின் இயக்குனர் கேட்டுக் கொண்டுள்ளார் திருச்சி பொன்மலை ரயில்வே பனிமனையில் அதிநவீன வசதிகளுடன் புதப்பிக்கப்பட்ட ரயில்வே இன்ஜின் நேற்று வழியனுப்பி வைக்கப்பட்டது திருவள்ளுரில் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி விற்பனை மற்றும சிறப்பு கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா நேற்று தொடங்கிவைத்தார்

திருவள்ளர் எல்லையில் கண்காணிப்பு காமிராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் சென்னையிலிருந்து வரும் குற்றவாளிகளின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளதாக அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளா் திரு அரவிந்தன் கூறியுள்ளாா் கன்னியாகுமி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு எம் அரவிந்த் வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் ஆய்வு நடத்தியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஐதரபாத் மற்றும் மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன சார்ஜாவில் நடைபெற்ற பெங்களுரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஐதாரபாத் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது